நரேந்திர மோடி இன்று ஒஸாகா வில் அமெரிக்க அதிபர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்துப் பேசினார்

தமிழக சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் வலியுறுத்தப்பட மாட்டாது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுவையில் உள்ள பிரெஞ்ச் கல்வி வசதிகளை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் திரு

நாரனாயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா விற்கு இடையிலான ஆர்ஐசி கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார் சாதாரண முறையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமர் புடின் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ஆகியோரும் பங்கேற்றனர் உலக அளவிலான முக்கியப் பிரச்சனைகளை ஆர்ஐசி நாடுகள் உயர் நிலையில் விவாதிப்பது மிக முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி துவக்க உரையில் கூறினார் ஜெர்மனி அதிபர் திருமதி ஏஞ்சலா மெர்க்க லையும் அவர் சந்தித்து செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட இடையிலான துறைகளில் இருநாடுகளுக்கும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்துப் பேசினார் முன்னதாக ஜப்பான் அமெரிக்கா இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஜெய் முத்தரப்பு கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டார் அமெரிக்க அதிபர் திரு

அமெரிக்க அதிபர் இந்த சந்திப்பின்போது தேர்தல் வெற்றிக்காக திரு நரேந்திர மோடி க்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் ஒஸாகா வின் தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் சவுதி அரேபியா வின் பட்டத்து இளவரசர் முகம்மது பின் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் அல் சவுத் ஆகியோரையும் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேசினார்

முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

ஜம்மு காஷ்மீரில் முந்தைய தேர்தல்களின் போது இரத்தக் களறி ஏற்பட்ட போதிலும் தற்போது நிலைமைகள் மாறிவிட்டதாகவும் இவ்வாண்டு மக்களவைத் தேர்தலின் போது வன்முறைகள் இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

அனைவருக்கும் பாதுகாப்பான தூய நீர் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் பணிகளில் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் பங்களிக்க வேண்டுமென ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் புதுடில்லி யில் இன்று நீர் நிலவரம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நீர்வள ஆதாரங்கள் குறைந்து வருவதே தற்போது மனித குலம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்றார் தரமான நீர் ஆதாரங்களைப் பொறுத்த வரை அதிகம் பாதிக்கப்படக் கூடிய நாடாகவே இந்தியா திகழ்வதால் தூய குடிநீர் என்னும் இலக்கை எட்டுவதில் பொதுமக்கள் தங்களின் பொறுப்பை உணர்தல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் நீர் வழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா பெரிய அளவிலான மாற்றங்களை சந்தித்து வருவதால் அதற்கேற்ப அனைவருக்கும் தூய குடிநீர் கிடைக்கச் செய்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசின் உணவு தானிய கையிருப்பை சேமித்து வைக்க தேசிய அளவில் போதிய கிடங்கு வசதிகள் இருப்பதாக மத்திய உணவுத் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

உணவுப் பதனீட்டுத் துறையில் வளர்ந்து வரும் தொழில் நுட்பங்கள் என்பது குறித்து தஞ்சை யில் உள்ள இந்திய உணவுப் பதனீட்டு தொழில்நுட்பக் கழகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டை மத்திய உணவுப் பதினீட்டுத் துறை இணை அமைச்சர் திரு ராமேஷ்வர் தேலி இன்று தொடக்கி வைத்தார் இந்நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள கணிணிமய வசதிகளையும் சோதனைக் கூடங்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் இருப்பதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் அமைச்சர் கூறினார் அறுவடைக்கு பிந்திய இழப்புகளால் உணவு வினியோகச் சங்கிலியில் பல பாதிப்புகள் ஏற்படுவதால் உணவு தானிய உற்பத்தி மட்டுமின்றி உணவு தானியங்களின் சேமிப்பு மற்றும் பதனீட்டிலும் முக்கிய கவனம் செலுத்த தேவை இருப்பதாக அவர் தெரிவித்தார்

இம்மாநாட்டில் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில் துறையினர் உட்பட ஆயிரம் பேர் கலந்துகொண்டு பயன்பெற்றனர் தமிழக சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் தொடக்க நாளான இன்று மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் நாள் ஒத்திவைக்கப் பட்டது

க ஸ்டாலின் பின்னர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் குடிநீர் தட்டுப்பாடு போன்ற பல்வேறு முக்கியப் பிரச்சனைகளை அவையில் முழுமையாக விவாதிக்க வேண்டியிருப்பதால் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபா லுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை தாங்கள் வலியுறத்தப் போவதில்லை என்றார் குடிநீர் பிரச்சனை விவசாயிகள் கடன் நீட் தேர்வு ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர தாங்கள் மனு கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார்

பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் இடம்பெற உள்ளன புதுச்சேரி அரசால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பட்டங்களை பிரான்சி லும் பிரெஞ்ச் அரசால் வழங்கப்படும் பட்டங்களை புதுவையிலும் பரஸ்பரம் அங்கீகரிக்க கடந்த ஆண்டே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதால் இந்த உடன்பாட்டின் கீழ் மாணவர் பரிமாற்றத்தை ஊக்குவித்தல் அவசியம் என்று முதலமைச்சர் திரு

புதுவையில் இன்று நடைபெற்ற இந்தோ பிரெஞ்ச் கல்வி ஆலோசனைக் குழுவின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முன்னாள் பிரெஞ்ச் காலனியான புதுவைக்கும் பிரான்சு க்கும் இடையே கலாச்சார ஒற்றுமை இருப்பதால் புதுவை மாணவர்கள் பிரான்சிலும் பிரான்ஸ் மாணவர்கள் புதுவையிலும் உயர் கல்வி பயிலுவது சுலபம் என்றார் இந்தியா வில் உள்ள பிரெஞ்ச் நிறுவனங்களின் பிரெஞ்ச் பணியாளர்கள் தங்களின் பிள்ளைகளை புதுவையில் படிக்கவைக்க முடியம் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுச்சேரி யைச் சேர்ந்த நடுத்தர வகுப்பு மாணவர்கள் பிரான்சில் கிடைக்கும் அதே கல்வியை புதுவையிலேயே பெறமுடியும் என்றும் இதற்குத் தேசையான உதவிகளை முழுமையாக வழங்குதல் அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்தியா வில் கல்வித் தரம் அதிகம் என்பதால் பிரான்சில் பயின்று பெறவேண்டிய பெக்கலோரியா பட்டங்களை இந்தியா வில் பயின்று பெறவே சர்வதேச மாணவர்கள் விரும்புவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி மக்களக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் பிரான்ஸ் மற்றும் முன்னாள் பிரெஞ்ச் காலனியாதிக்க நாடுகளக்கும் புதுச்சேரி க்கும் இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் புதுவைக்கான பிரெஞ்ச் தூதர் திருமதி கேதரின் சுவார் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் பிரான்சில் பயிலும் வெளிநாட்டு மேற்பட்டவர்களுக்கு மாணவர்களில் பாதிக்கும் தற்போது ஆங்கிலத்திலேயே கல்வி அளிக்கப் படுவதால் பிரான் சில் உயர்கல்வி பயில பிரெங்ச் மொழி தெரிந்திருக்க வேண்டுமென அவசியம் இல்லை என்றார்

அன்பழகன் கோரியுள்ளார் புதுவையில் அவர் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியட்ட அவர் மாணவர்கள் இடையே குழப்பம் ஏற்படுவதைத் தவிர்க்கும் வகையில் கூடுதல் இடங்களைப் பெற்ற பின்னரே மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சென்டாக் தர வரிசைப் பட்டியலை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தினார்

பணி மூப்பு இல்லாத சிலருக்கு பதவி உயர்வு வழங்கப் பட்டுள்ளதாகக் கூறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

நரேந்திர மோடி இன்று ஒஸாகா வில் அமெரிக்க அதிபர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்துப் பேசினார்

தமிழக சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் வலியுறுத்தப்பட மாட்டாது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது